தமிழகம் வளர்ச்சி பெற உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று மத்திய நிதி ஆணையத்தை முதலமைச்சர் திரு

ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் அரையிறுதி ஆட்டத்தின் ஒற்றையர் பிரிவில் ஜப்பானின் நிஷிகோரியும் அமெரிக்காவின் மேடிஸன் கீஸும் முன்னேறியுள்ளனர் நிதிக்குழு முதலமைச்சர் இந்தியா வேகமான வளர்ச்சிபெற தமிழகம் போன்ற முதன்மை மாநிலங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு

தமிழகத்தின் நீடித்த வளர்ச்சிக்கான முதலீட்டுகளுக்கு நிதி தேவைப்படுவதாக சுட்டிக்காட்டிய அவர் வளர்ச்சி இல்லாமல் விநியோகம் நடைபெறாது என்று எடுத்துரைத்தார் எனவே நிதி ஆணையம் வளர்ச்சி மற்றும் விநியோகத்திற்கு இடையே சமச்சீர் நிலையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கடந்த காலங்களில் மாநிலத்திற்கு தேவையான நிதி முழுவதும் வழங்கப்படவில்லை என்று தலைமை கணக்காயர் கூறியதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் இதன்காரணமாக தமிழகம் பெரும்பான்மையான நிதியை இழந்திருப்பதாக கூறினார் எனவே நிதி ஆணையம் கடந்த கால பற்றாக்குறைகளை கணக்கில் கொண்டு தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான நிதியை உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்

ஜன்தன் யோஜ்னா பிரதம மந்திரியின் ஜன்தன் யோஜ்னா திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இந்த திட்டத்தின்கீழ் மக்கள் கணக்குகளை தொடங்க ஊக்குவிக்கும் வகையில் புதிய சலுகைகளும் வழங்கப்பட உள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த மத்திய நிதியமைச்சர் திரு

ஏழரை கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் கணக்குதாரர்கள் நேரடி பணப்பரிமாற்ற பயன்களை பெறுதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

பேச்சுவார்த்தை இந்திய அமெரிக்க வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தைகள் புதுதில்லியில் இன்று தொடங்கின இந்த பேச்சுவார்த்தைகளில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மைக்கேல் பாம்பியோ ஜேம்ஸ் மேட்டிஸ் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திருமதி

இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பாம்பியோ பேசுகையில் கடல்சார் ஒத்துழைப்பிற்கான அவசியம் மற்றும் சந்தை அடிப்படையிலான பொருளாதாரம் மற்றும் சிறந்த ஆளுமை போன்றவற்றை வலியுறுத்தினார் ஜனநாயகம் தனிமனித உரிமை போன்றவற்றில் இருநாடுகளின் மதிப்பீடுகளும் ஒரே நிலையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் முன்னதாக திருமதி சுஷ்மா ஸ்வராஜும் திருமதி நிர்மலா சீத்தாராமனும் தத்தம் துறைகளின் அமெரிக்க நாட்டு அமைச்சர்களுடன் தனித்தனியே பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது முக்கியமான இருதரப்பு பிரச்சினைகள் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரவீஸ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருமதி ஸ்வராஜ் பாம்பியோ இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இருநாடுகளுக்கு இடையே உள்ள நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச்செல்லும் வகையில் பேச்சுவார்த்தைகள் இருந்ததாகவும் கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி அடுத்த ஆண்டு வாஷிங்டன் செல்ல உள்ள நிலையில் அமெரிக்க இந்திய அமைச்சர்கள் அளவிலான இந்த பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன

கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் தமிழ்நாட்டை வடிகாலாக மட்டும் பயன்படுத்த கர்நாடகம் நினைக்க கூடாது என்றார்

ராம்நாத் கோவிந்த் பல்கேரிய நாட்டு பிரதமர் பாய்கோ பாரிசவ் யை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

பியா நகரில் அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் சிலையையும் அவர் திறந்துவைக்க உள்ளார் இதனைத்தொடர்ந்து பல்கேரிய பயணத்தை நிறைவு செய்யும் திரு

குடியரசுத்தலைவரின் பல்கேரிய பயணம் இருநாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது

முன்னதாக பல்கேரியாவின் ஐக்கிய தினத்தையொட்டி இன்று அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத்தலைவர் இத்தருணத்தில் பல்கேரிய தலைநகர் சோ

சிவன் இன்று தொடங்கி வைத்தார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரான்ஸ் நாட்டு விண்வெளி முகமை தலைவர் ஜீன் லே கால் விண்வெளி திட்டங்களில் இந்தியாவும்

பிரான்ஸும் சிறந்த பங்குதார நாடுகளாக உள்ளதாகவும் பல்வேறு விண்வெளி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார் இந்தியாவின் முதல் மனித விண்கலமான ககன்யானில் பயணிக்கும் இந்திய விண்வெளி வீரர்களுக்கு தேவையான விண்வெளி மருந்துகளை பிரான்ஸ் வழங்கும் என்றும் குறிப்பிட்டார்

பெரம்பலூர் மாவட்டத்தில் வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின்கீழ் இயந்திரங்கள் கருவிகள் மானிய விலையில் பெறுவதற்கு விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு

இருவரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை காலை நடைபெறுகிறது பல்வேறு முன்னணி கலந்துகொள்ளும் இந்த முகாமில் தகுதியுடையவர்கள் கலந்துகொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று ஆறாயிரம் கனஅடியாக குறைந்துள்ளது